திருப்பரங்குன்றம் அரவக்குறிச்சி

பானி புயலால் தமிழகத்திற்கு நேரடி பாதிப்பு ஏதும் இல்லை என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

பதட்டம் நிறைந்தவையாக கருதப்படும் வாக்குச்சாவடிகளில் கூடுதல் துணை ராணுவப் படையினா் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனா்

இது தேர்தல் விதிமுறை மீறல் எனக் கூறியுள்ள காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு அபிஷேக் மனுசிங்வி அடுத்த கட்ட வாக்குப்பதிவிற்குள் இதனை நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார்

மனுக்கள் நாளை மறுநாள் பரிசீலிக்கப்படும் மனுக்களை திரும்பப்பெற வரும் வியாழக்கிழமை கடைசி நாள் என்பதால் அன்றைய தினமே இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும்

பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திருப்பரங்குன்றம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தல் பணிகள் குறித்து ஆய்வு செய்யப்படும் என்றார் இத்தொகுதிக்கான தேர்தல் பார்வையாளர்கள் நாளை வர உள்ளதாக கூறிய அவர் பணப்பட்டுவாடாவை தடுக்க கூடுதல் பறக்கும் படையினர் நியமிக்கப்பட உள்ளதாக கூறினார் மதுரை வாக்கு எண்ணும் மையத்திற்கு கூடுதல் பாதுகாப்பு அளிப்பது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்றார் மதுரை வாக்கு எண்ணும் மையத்தில் பெண் அதிகாரி ஒருவர் அத்துமீறி நுழைந்த விவகாரத்தில் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவரும் தேர்தல் அலுவலருமான திரு நடராஜனை பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என சென்னை உயா்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த நிலையில் புதிய ஆட்சித்தலைவராக திரு

இதனிடையே இவ்விவகாரத்தில் தொடர்புடைய அனைவர் மீதும் குற்றவியல் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இலங்கை இலங்கையின் பாதுகாப்பு நிலவரம் மேம்பட்டு வருவதாக பிரதம் ரணில்விக்ரம சிங்கே தெரிவித்துள்ளார் அகில இந்திய வானொலிக்கு அவர் அளித்த சிறப்பு பேட்டியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பான அனைத்து தகவல்களும் சேகரிக்கப்பட்டு தீவிரவாத அமைப்புகள் மீது உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார் இச்சம்பவத்தால் சுற்றுலாத்துறைக்கு பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறிய அவர் வரும் ஆகஸ்ட் மாதம் பெருமளவிலான சுற்றுலாப் பயணிகள் இலங்கை வருவதற்கான சூழல் உருவாக்கப்படும் என்றார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் தொடர்புடைய தேசிய தவ்ஹீத் ஜமாத் ஜமாத்தி மிலாத்து இப்ராஹிம் அமைப்புகள் தடை செய்யப்படுவதாக அதிப் மைத்ரி பால சிறிசேனா தெரிவித்துள்ளாா் இந்த அமைப்புகளின் அனைத்து நடவடிக்கைகள் மற்றும் நிதி ஆதாரங்கள் முற்றிலும் முடக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே அத்தியாவசிய தேவையின்றி இந்தியர்கள் இலங்கை செல்வதை தவிர்க்குமாறு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது அவசர வேலையாக இலங்கை செல்வோர் கண்டி கொழும்பு யாழ்பாணம் ஹம்பன்தோட்டவிலுள்ள தூதரக அதிகாரிகளை தொடர்பு கொள்ளலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதனிடையே இலங்கை குண்டுவெடிப்பு சம்பவத்தையடுத்து சென்னை மதுரை விமான நிலையங்களில் கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது சுரேஷ்பிரபு நாடு முழுவதும் மாவட்ட அளவில் வளர்ச்சித் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு

புதிய தொழில் கொள்கை விரைவில் வெளியிடப்படும் என்று கூறிய அமைச்சர் சீனா உடனான வர்த்தக சமநிலையை எட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார்

மேலும் மின்னஞ்சல் மற்றும் குறுஞ்செய்தி மூலமாகவும் தேர்வு முடிவுகள் அனுப்பப்படும்

அரசுப்பள்ளி மாணாக்கருக்கு பாடப் புத்தகங்கள் வழக்கம் போல் இலவசமாக வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இது தொடர்பாக எமது செய்தியாளர்

இருவரி சமூக வலைதளங்களில் வதந்திகள் மற்றும் குறுஞ்செய்திகளை பரப்புவோர் மீது பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என சிவகங்கை மாவட்ட வழக்கு ஆட்சித்தலைவர் திரு ஜெயகாந்தன் தெரிவித்துள்ளார் மேலும் மக்கள் இத்தகைய வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் தர்மபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லில் கோடை விடுமுறையை ஒட்டி ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் குவிந்துள்ளனா்

இச்சங்கத்தின் மீது எழுந்த முறைகேடு புகார்கள் மற்றும் வழக்குகள் காரணமாக அதன் நிர்வாகத்தை தமிழக அரசே ஏற்று நடத்த தீர்மானித்ததை தொடர்ந்து திரு

விபத்து திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூரில் இன்று அதிகாலை இருசக்கர வாகனம் சாலையோர மரத்தில் மோதிய விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்தனர்

எல்